எடப்பாடிபழனிசாமிகாணொலிகாட்சிவாயிலாகஅடிக்கல் நாட்டினார்

தமிழகத்தில் ஊரடங்கு தளர்வுகள் குறித்துமுதலமைச்சர் ஆலோசித்துமுடிவு செய்வார் என்றுவருவாய்த்துறைஅமைச்சர் திரு ஆர்பி உதயகுமார் தெரிவித்துள்ளார்

பேர் குண்மடைந்துவீடுதிரும்பியுள்ளனர்

தமிழகத்தில் வாழும் ஈழுவாமற்றும் தியாவகுப்பினரைதமிழ்நாடுபிற்படுத்தப்பட்டவகுப்பு பட்டியலிலும் சேர்ப்பதற்கானஉத்தரவுகளைமுதலமைச்சர் வழங்கினார்

திருவள்ளூர் அரசுமருத்துவமனையில் கோவிட் சிகிச்சைபிரிவினை இன்றுஆய்வு செய்தஅவர் பின்னா் செய்தியாளா்களிடம் பேசியஅவர் இதனைத் தெரிவித்தார்

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் சென்னையைமுன்மாதிரியாகக் வைத்தமாநிலம் முழுவதும் நோய் தடுப்புப் பணிகள் நடைபெற்றுவருவதாகத் தெரிவித்தாா் சென்னையில் நோய் தொற்றுகுறைவதற்குகளப்பணியாளர்களின் பணிமகத்தானதுஎன்றும் அவர் கூறினா் பரிசோதனைகள் அதிகரிக்கப்பட்டு தொற்றுஎண்ணிக்கைகுறைந்துள்ளதாகவும் தெரிவித்தஅவர் தற்போத்தொற்றுஎண்ணிக்கையைவிடகுணமடைவோர் எண்ணிக்கைஅதிகரித்துள்ளதாகக் குறிப்பிட்டார் மத்தியஅரசின் வழிகாட்டுதல் அடிப்படையில் தமிழகத்தில் அலோபதி சித்தா ஆயூர்வேதா ஹோமியோபதிஉள்ளிட்டபல்வேறுமருத்துவமுறைகளில் சிகிச்சைமேற்கொள்ளப்படுவதாகவும் திருஉதயகுமார் தெரிவித்தாா் இந்தியாவிலேயேதமிழகத்தில்தான் பொதுமக்களுக்குவிலையில்லாமறுபயன்பாட்டுமுககவசங்கள் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப் பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் ஊரடங்கு தளா்வு குறித்துமுதலமைச்சா் மாவட்டஆட்சியா் மற்றும் மருத்துவக் குழுக்களுடன் கலந்துஆலோசித்துமுடிவு செய்வார் என்றும் அவர் தெரிவித்தார் சிலசிரமங்கள் இருந்தாலும் அதைவிடமக்களின் இ பாஸ் முறையில் பாகுகாப்பு மிகமுக்கியமானதுஎன்பதால் தகுந்தகாரணங்கள் இருந்தால் உடனடியாக இ பாஸ் வழங்கப்படுவதாகவும் திருஉதயகுமார் குறிப்பிட்டார்

எடப்பாடிபழனிசாமிதமிழ்நாடுஈழுவாதீயா சங்கங்களின் கூட்டமைப்பு நிர்வாகிகளிடம் வழங்கினார் ஈழுவாவகுப்பு கன்னியாகுமரிமாவட்டத்திலும் திருநெல்வேலிமாவட்டம் செங்கோட்டைவட்டத்திலும் பிற்படுத்தப்பட்டவகுப்பாகவகைப்படுத்தப்பட்டு தற்போதுசலுகைகள் வழங்கப்பட்டுவருகின்றன தமிழகத்தின் இதரபகுதிகளில் வாழும் ஈழுவாமற்றும் தீயாவகுப்பினரைபிற்படுத்தப்பட்டவகுப்பினர் பட்டியலில் சேர்ப்பதுகுறித்துஆய்வு செய்யவருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத் துறைசெயலர் தலையில் குழு அமைக்கப்பட்டுஅதன் பரிந்துரையின் தமிழகஅரசு இம்முடிவைஎடுத்துள்ளதாகவும் மாநிலஅரசு இன்றுவெளியிட்டஅறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்தநிகழ்வின்போது மாநிலஉள்ளாட்சித்துறைஅமைச்சர் திரு

வேலுமணி பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறைஅமைச்சர் திருமதி வளர்மதி சுட்டப்பேரவைதுணைத்தலைவர் திரு

இவர்களின் குடும்பத்தினருக்குதமதுஆழ்ந்த இரங்கலைதெரிவித்துக் கொள்வதாககூறியுள்ளஅவர்

செகண்ட்ஸ் தமிழகத்தில் மலைவாழ் பழங்குடி இன மக்கள் வசிக்கும் பகுதிகளுக்குஅதிகாரிகள் சென்றுஆய்வு நடத்திஅவா்களுக்குஉரியநிவாரணம் வழங்க வேண்டுமென்றுமாநிலஅரசுக்குசென்னைஉயா்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இத்தொடர்பாகதாக்கல் செய்யப்பட்டமனுவைவிசாரித்தநீதிபதிகள் கந்தரேஷ் ஹேமலதாஆகியோர் கொன்டஅமர்வு நிவாரணம் வழங்கப்பட்டத்தொடர்பானஅறிக்கையை மூன்றுவாரத்திற்குள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யவேண்டுமென்றும் தெரிவித்தனர்

புவியரசன் தெரிவித்துள்ளார்

குண்டர் தடுப்பு காவல் சுட்டத்தின்கீழ் கைதுசெய்யப்பட்டுள்ளார் சிறையில் அடைத்துள்ளதாகமாநிலகாவல்துறைசெய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

சென்னைஉயர்நீதிமன்றம் நேற்றுபிறப்பித்தஉத்தரவை டனடியாகஅமலுக்குகொண்டுவரநடவடிக்கைஎடுக்குமாறுபாமகநிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு பிரதமர் திரு நரேந்திரமோடிக்குகடிதம் எழுதியுள்ளார்